நரேந்திரமோடி அன்னாருக்குப்புகழஞ்சலிசெலுத்தியுள்ளார் பிரதமர்திரு நரேந்திரமோடிநாளைக்காலை சாந்திநிகேதன்விஸ்வபாரதிபல்கலைக்கழகத்தின்நூற்றாண்டுவிழாக்கொ ண்டாட்டங்களில்காணொளிகாட்சிமூலம்உரையாற்றஇருக்கிறார்

புதுச்சேரிமுதலமைச்சர்திரு நாராயணசாமி பொதுஇடங்களில்புத்தாண்டுகொண்டாடத்தடைவிதிப்பதுபற்றிபரிசீலிக்க வேண்டும்என துணைநிலைஆளுநர்டாக்டர்கிரண்பேடிகேட்டுக்கொண்டுள்ளார் மோடிசரண்சிங் முன்னாள்பிரதமர்சௌத்திரிசரண்சிங்பிறந்தநாளானஇன்றுபிரதமர் நரேந்திரமோடிஅன்னாருக்குபுகழஞ்சலிசெலுத்தியுள்ளார் திரு கிராமங்கள்மற்றும்விவசாயிகளின்மேம்பாட்டிற்குவாழ்வையேஅற்பணித்த வர்சரண்சிங்என்றும்விவசாயிகளுக்குஉகந்தபலகொள்கைகளைபதவிக்கா லத்தில்அவர்கொண்டுவந்ததாகவும்திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் சௌத்திரிசரண்சிங்கிடம்இருந்துஉணர்வூக்கம்பெற்றவரானபிரதமர்திரு நரேந்திரமோடிவிவசாயிகள்புண்படஒருபோதும்அணுமதிக்கமாட்டார்என் றுபாதுகாப்புஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங்கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின்மையமண்டபத்தில்இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியில்சர ண்சிங்கின்திருவுருவப்படத்திற்குமலாஞ்சலிசெலுத்தப்பட்டது நாடாளுமன்றவிவகாரங்கள்துறைஅமைச்சர்திரு

அர்ஜுன்ராம்மேக்வால்மற்றும்நாடாளுமன்றஉறுப்பினர்கள்இந்நிகழ்ச்சியி ல்கலந்துகொண்டனர் சௌத்திரிசரண்சிங்குறித்துமக்களவைத்செயலகத்தால்தயாரிக்கப்பட்டகை யேடுஒன்றும் இந்நிகழ்ச்சியில்கலந்துகொண்டவர்களுக்குவழங்கப்பட்டது முன்னாள்பிரதமர்சரண்சிங்பிறந்த நாள்விவசாயிகள்தினமாகவும்கொண்டாடப்படுவதைஒட்டி மத்தியவேளாண்அமைச்சர்திரு நரேந்திரசிங்தோமர் நாட்டுமக்களுக்கும்வாழ்த்துதெரிவித்துள்ளார் விவசாயிகளின்நலனைம்படுத்தபிரதமர்திரு நரேந்திரமோடிதலைமையிலானதேசியஜனநாயககூட்டணிஅரசு முழுஉறுதிப்பாடுகொண்டுள்ளதாகவும்அவர்கூறியுள்ளார்

நரேந்திரமோடிநாளைக்காலை சாந்திநிகேதன்விஸ்வபாரதிபல்கலைக்கழகத்தின்நூற்றாண்டுவிழாகொண் டாட்டங்களில்காணொளிகாட்சிமூலம்உரையாற்றஇருக்கிறார்

அனைவருக்குமானஇந்தியாவின்செழிப்பானமணவளத்தைபிரதிபலிப்பதே விஸ்வபாரதிஎன்றுகுருதேவ்ரவிந்தரநாத்தாகூர்எழுதியிருப்பதும்குறிப்பிட த்தக்கது பிஎம் கிஸான் பிரதமர்திரு நரேந்திரமோடிவரும்வெள்ளிக்கிழமை பிஎம் கிஸான்திட்டப்பயனாளிகளுக்கானஅடுத்ததவணைநிதிஉதவிகளைஆன் லைன்மூலம்விடுவிக்கிறார்

பிஎம் கிஸான்உள்ளிட்டதிட்டங்களால்தங்களுக்குகிடைத்தபலன்களைவிவசாயி கள்பகிர்ந்துகொள்ளஇருக்கிறார்கள்

புதியகொரோனா இங்கிலாந்தில்பரவிவரும்புதுவகைகொரோனாவைரஸ்இந்தியாவில் பரவாமல்தடுக்கமத்தியசுகதாரஅமைச்சகம் நிலையானசெயல்பாட்டுடன்நடைமுறைகளைவெளியிட்டுள்ளது

புதுவகைகொரோனாவைரஸ்தாக்கிஇருப்பதாககண்டறியப்படும்நோயா ளிகளைதனிவார்டில்வைத்துசிகிச்சைஅளிக்கவேண்டும்என்றும் தொற்றுஇல்லாதவர்களைதனிமையில்இருக்குமாறுஅறிவுறுத்தவேண்டும் என்றும்டத்தரவிடப்பட்டுள்ளது

உலகிலேயேஇந்தவிகிதம்குறைவாகஉள்ளநாடுகளில்இந்தியாவும்ஒன்றுஎ ன்பதுகுறிப்பிடத்தக்கது

பேர்கொரோனாதொற்றில்இருந்துகுணமடைந்துவிடுவிக்கப்பட்டனர்

புதுச்சேரிமுதலமைச்சர்திரு நாரயாணசாமிமக்களின்சுகாதாரபாதுகாப்பைகருத்தில்கொண்டு தமிழகத்தைப்போலபுதுச்சேரியிலும் பொதுஇடங்களில்புத்தாண்டுகொண்டாடத்தடைவிதிப்பதுபற்றிபரிசீலிக்க வேண்டும்எனதுணைநிலைஆளுநர்டாக்டர்கிரண்பேடிகேட்டுக்கொண்டு ள்ளார் வெளிநாடுகளில்புதுவகைகொரோனாவைரஸ்வேகமாகபரவிவருவதால்உ ள்ளுர்அளவில்கொரோனாபரவலைகட்டுப்படுத்துவதில்ஏற்கனவேஎட்டப் பட்டுள்ளமுன்னேற்றங்களைதக்கவைத்துக்கொள்ளஇத்தகையதடைஅவசி யம்என்றுமுதலமைச்சருக்குஎழுதியுள்ளகடிதம்ஒன்றில்அவர்கூறியுள்ளார் தமிழகஅரசுபொதுஇடங்களில்புத்தாண்டுகொண்டாட்டங்களைதடைசெய் துள்ளநிலையில்புதுச்சேரியில்இத்தகையதடைஇல்லாவிட்டால் தமிழகத்தில்இருந்துபலர்புதுவைக்குவரக்கூடும்என்றும்சின்னஞ்சிறுபகுதி யானபுதுச்சேரியில்பெரும்எண்ணிக்கையில்மக்கள்கூடினால்ஆபத்தாகஅ மையும்என்றும்அவர்சுட்டிக்காட்டியுள்ளார் அன்பழகன் இதற்கிடையேபுதுச்சேரியில்கடற்கரைசாலைமற்றும்ஹோட்டல்களி ல்புத்தாண்டுகொண்டாட்டங்களைஅனுமதிக்கும்முடிவைமுதலமைச்சர்மறு பரிசீலனைசெய்யவேண்டும்எனபுதுச்சேரிகிழக்குமாநிலஅஇஅதிமுகசெய லர்திரு மாநிலபிஜேபிதலைவர்திரு

சாமிநாதன்ஆகியோரும்கோரிக்கைவிடுத்துள்ளர்

ஏ எஸ் அதிகாரிடாக்டர்டி அருணைமாவட்டஆட்சியராகமீண்டும்நியமிக்கவேண்டும்எனமாநிலபிஜே பிதலைவர்திரு சாமிநாதன்கோரியுள்ளார்

தமிழ்ஐ ஏ எஸ்அதிகாரிகளுக்குஎதிரானபாகுபாட்டைஉடனடியாகநிறுத்தி க்கொள்ளுதல்அவசியம்என்றும் அறிக்கைஒன்றில்அவர்கூறியுள்ளார்

நமச்சிவாயம்இன்றுதொடக்கிவைத்தார் வர்த்தகஉரிமங்களைபெறவும்புதுப்பித்துக்கொள்ளவும்வர்த்தகர்கள்இனி ஆன்லைன்வசதியைபயன்படுத்திக்கொள்ளலாம்என்று அவர்பின்னர்செய்தியாளர்களிடம்பேசுகையில்கூறினார்

எஸ் எஸ் மாணவர்கள்இன்றுகாரைக்காலில்மாவட்டஆட்சியர்திரு அர்ஜுன்ஷர்மாவைசந்தித்துபாராட்டுபெற்றனர்

உண்மைத்தகவல் தேசியஆள்சேர்ப்புமுகமையின்அதிகாரப்பூர்வஇணையதளம்என்ற பெயரில் பல்வேறுஅரசுப்பணியிடங்களுக்குவிண்ணப்பங்களைவரவேற்கும்இ ணையதளம்போலியானதுஎன்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

கொரோனாபெருந்தொற்றினால்ஏற்பட்டசவால்களைஎதிர்கொள்ளும்வ கையில்மத்தியஅரசுகடந்தமேமாதம்அறிவித்ததிட்டத்தின்கீழ்நகர்ப்புறஉள் ளாட்சிஅமைப்புசீர்திருத்தம்உள்ளிட்டமுக்கியசீர்த்திருத்தங்களைஅமல்படு த்தும்மாநிலங்கள் இத்தகையஒவ்வொருசீர்திருத்தத்திற்கும் மாநிலஅளவிலானமொத்தஉள்நாட்டுஉற்பத்தியில்கூடுதல்கடன்திரட்டிக் கொள்ளலாம் மீண்டும்தலைப்புச்செய்திகள் முன்னாள்பிரதமர்சௌத்திரிசரண்சிங்பிறந்தநாளானஇன்று பிரதமர்திரு நரேந்திரமோடி அன்னாருக்குப்புகழஞ்சலிசெலுத்தியுள்ளார் பிரதமர்திரு நரேந்திரமோடிநாளைக்காலை சாந்திநிகேதன்விஸ்வபாரதிபல்கலைக்கழகத்தின்நூற்றாண்டுவிழாக்கொ ண்டாட்டங்களில்காணொளிகாட்சிமூலம்உரையாற்றஇருக்கிறார்

புதுச்சேரிமுதலமைச்சர்திரு

நாராயணசாமி பொதுஇடங்களில்புத்தாண்டுகொண்டாடத்தடைவிதிப்பதுபற்றிபரிசீலிக்க வேண்டும்என துணைநிலைஆளுநர்டாக்டர்கிரண்பேடிகேட்டுக்கொண்டுள்ளார்